நரேந்திரமோடி இன்று பாங்காக்கில் இந்திய சமூகத்தினர் இடையே உரையாற்றுகிறார் தீவிரவாதத்தை திறம்பட்ட முறையில் எதிர்க்க சர்வதேச ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது மட்டுமே வழி என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக் கழகம் விரைவிலேயே சந்திரயான் விண்கலத்தை நிலவில் மெதுவாக தரை இறக்கிக் காட்டும் என்று இஸ்ரோ தலைவர் டாக்டர் சிவன் கூறியுள்ளார் புதுவை மாநில அஇஅதிமுக செயலரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பி புருஷோத்தமன் இன்று காலமானார்

அவர் இன்று மாலை பாங்காக்கில் இந்திய சமூகத்தினரிடையே உரையாற்றுகிறார் பாங்காக் தேசிய உள் விளையாட்டரங்கில் நடைபெறும் இந்நிகழ்ச்சிக்கு சவாஸ்தீ பிஎம் மோடி எனப் பெயரிடப்பட்டு உள்ளது

பிரதமர் திரு

இந்தியாவிற்கும் ஆசியான் நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து இம்மாநாட்டில் ஆராயப்படும் மாநாட்டின் போது தாய்லாந்து இந்தோநேஷியா மற்றும் மியான்மர் அரசுத் தலைவர்களையும் திரு நரேந்திரமோடி சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துவார்

மாநாட்டின் போது ஆஸ்திரேலியா வியட்நாம் மற்றும் ஜப்பானுடன் இருதரப்புக் கூட்டங்களையும் அவர் நடத்துவார் என அறிவிக்கப்பட்டு உள்ளது தீவிரவாதத்தை திறம்பட்ட முறையில் எதிர்க்க சர்வதேச ஒத்துழைப்பை விதிவிலக்கு ஏதுமின்றி வலுப்படுத்துவது மட்டுமே வழி என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் உஸ்பெக்கிஸ்தானின் தாஷ்கண்ட் நகரில் இன்று நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் சிறப்பு தூதராக கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் ஷாங்காய் ஒத்துழைப்பு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு ராணுவப் பயிற்சியை ரஷ்யா வெற்றிகரமாக நடத்தி இருப்பதால் தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டம் ஊக்கம் பெறும் என்றார்

இந்தியாவில் கூட்டாளி நாடுகளின் வர்த்தகம் மற்றும் முதலீடுகளுக்கு ஏற்ற பொருளாதாரச் சூழல் ஒன்றை உருவாக்கித் தர அரசு உறுதி பூண்டுள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் மேலும் கூறினார்

பிரகாஷ் ஜவடேகர் தமது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் இதே போல திரைப்படத் துறைக்கு சிறந்த சேவையாற்றிய வெளிநாட்டு கலைஞர்களுக்கான ஆயுட்கால சாதனையாளர் விருது பிரெஞ்ச் நடிகை இசாபெல் ஹுபெர்ட்டிற்கு வழங்கப்படுகிறது

மகாராஷ்டிராவில் புதிய அரசை அமைப்பது தொடர்பாக பிஜேபி சிவசேனா கூட்டணியில் முட்டுக்கட்டை தொடரும் நிலையில் கூட்டணியில் இடம் பெற்றுள்ள இதர கட்சிகளான இந்திய குடியரசுக் கட்சி மற்றும் ராஷ்டீரிய சமாஜ் கட்சியின் தலைவர்கள் இன்று மும்பையில் ஆளுநர் திரு பகத்சிங் கோஷியாரியை சந்தித்துப் பேசியுள்ளனர் இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ராம்தாஸ் அதவாலே இந்த சந்திப்பிற்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் புதிய அரசை அமைக்க பாரதீய ஜனதாவை அழைக்குமாறு ஆளுநரிடம் தாங்கள் கேட்டுக் கொண்டதாகத் தெரிவித்தார் சிவசேனா தலைவர்கள் பிடிவாதப் போக்கை கைவிட்டு பாரதீய ஜனதா உடன் அதிகாரப் பகிர்வு உடன்பாட்டை இறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் அரசுத் திட்டங்களின் பலன்களை ஊழலற்ற முறையில் திறம்பட்ட விதக்கில் பயனாளிகளுக்கு வழங்க தொழில்நுட்பங்களின் பயன்பாட்டிற்கு அதிக தேவை இருப்பதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் இன்று கர்நாடக மாநிலம் மங்களூர் அருகே சூரத்கல் தேசிய தொழில்நுட்பக் கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் தொழில்நுட்பங்களின் பயன்பாட்டினால் அரசுத் திட்டங்களின் அமலாக்கத்தில் வெளிப்படைத் தன்மையை உறுதிப்படுத்தவும் இடைத் தரகர்களைத் தவிர்க்கவும் ஏதுவாகும் என்றார் கல்வியின் முக்கியத்துவம் குறித்து குடியரசுத் துணைத் தலைவர் பேசுகையில் சரியான கல்வி மூலமாகவே அறிவைத் தூண்ட முடியும் என்றும் அறிவைத் தூண்டினால் மட்டுமே எல்லாத் துறைகளிலும் புதுமையான படைப்புகள் உருவாகும் என்றும் கூறினார் இன்றைய உலகில் இளைஞர்களுக்கு பல வாய்ப்புகள் உள்ள போதிலும் போட்டியும் அதிகமாகவே இருப்பதால் ஒவ்வொரு இளைஞரும் அறிவுத் திறமையில் மற்றவர்களை விட ஒருபடி முன்னே இருத்தல் அவசியம் என்று திரு வெங்கையா நாயுடு மேலும் வலியுறுத்தினார் இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக் கழகம் தனது அறிவு அனுபவம் தொழில்நுட்பத் திறன் அனைத்தையும் முழுமையாகப் பயன்படுத்தி விரைவிலேயே சந்திரயான் விண்கலத்தை நிலவில் மெதுவாக தரை இறக்குவதில் வெற்றி பெறும் என்று இஸ்ரோ தலைவர் டாக்டர் சிவன் கூறியுள்ளார்

டெல்லி ஐஐடி தொழில்நுட்பக் கழகத்தில் இஸ்ரோ உதவியுடன் விண்வெளி தொழில்நுட்பப் பிரிவு ஒன்றை அமைக்க இரு நிறுவனங்களுக்கும் இடையே இவ்விழாவின் போது புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றும் கையெழுத்தாகி உள்ளது

எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து காணொளி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார் பெருகி வரும் போக்குவரத்து தேவைகளுக்கு ஏற்ப சாலைகளின் கொள்திறனை அதிகரிக்கவும் மக்களின் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்யவும் மாநிலம் முழுவதும் புதிய பாலங்களைக் கட்டுதல் தரமான சாலைகளை அமைத்தல் உட்பட பல்வேறு பணிகளை அரசு மேற்கொண்டு வருவதாக தமிழக அரசின் செய்திக் குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது புதுவை மாநில அஇஅதிமுக செயலரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பி புருஷோத்தமன் இன்று காலமானார்

மருத்துவமனையில் அவர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார் பிரேத பரிசோதனைக்குப் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட உடல் புதுச்சேரிக்கு எடுத்து வரப்படுகிறது

இறுதிச் சடங்குகள் நாளை நடைபெறும் புதுவையில் முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி குறிப்பிட்ட பேய் தாம் அல்ல என்றும் நிஜமான பேய்களை அடையாளம் காண முதலமைச்சருக்கு உதவ தாம் தயார் என்றும் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் வாட்ஸ் அப்பில் இன்று இது தொடர்பாக செய்தி ஒன்றை வெளியிட்ட அவர் புதுவையில் நில அபகரிப்பு மற்றும் பணப் பறிப்பில் ஈடுபடும் பல பேய்கள் இருப்பதாகவும் இத்தகைய பேய்களைப் பற்றி ராஜ்நிவாஸ் குறை தீர்ப்புக் கூட்டங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் கொடுக்கும் புகார்களை காவல்துறை விசாரித்து வருவதாகவும் கூறினார் நில அபகரிப்புக் குற்றத்தால் பாதிக்கப்படும் வாய்ப்பு அதிகம் உள்ள மூத்த குடிமக்கள் குறித்து பகுதி வாரியாக பட்டியல் தயாரிக்கவும் ரோந்துப் பணியில் ஈடுபடும் போலீசார் இவர்களை அவ்வப்போது சென்று பார்த்து பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் காவல்துறை முடிவு செய்திருப்பதாக தெரிவித்த அவர் சிவில் வழக்குகளை சிவில் நீதிமன்றங்களும் வருவாய்த் துறை அதிகாரிகளும்தான் விசாரிக்க முடியும் என்றாலும் மூத்த குடிமக்கள் பாதுகாப்பற்றவர்களாக உணரக் கூடாது என்பதே இதன் அடிப்படை என்றார் பேய்கள் மரம் நடும் பணிகளிலோ பசுமைப் புதுச்சேரி இயக்கத்திலோ வாய்க்கால்களை சுத்தப்படுத்தும் முயற்சிகளிலோ அல்லது ஊழல் தடுப்பு நடவடிக்கைகளிலோ ஈடுபடுவது இல்லை என்றும் டாக்டர் கிரண்பேடி மேலும் கூறினார் வடகிழக்கு பருவக் காற்றின் சாதகப் போக்கு மற்றும் வெப்பச் சலனம் காரணமாக வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் தென் தமிழகம் மற்றும் உள் மாவட்டங்களின் ஒருசில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

நரேந்திரமோடி இன்று பாங்காக்கில் இந்திய சமூகத்தினர் இடையே உரையாற்றுகிறார் தீவிரவாதத்தை திறம்பட்ட முறையில் எதிர்க்க சர்வதேச ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது மட்டுமே வழி என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக் கழகம் விரைவிலேயே சந்திரயான் விண்கலத்தை நிலவில் மெதுவாக தரை இறக்கிக் காட்டும் என்று இஸ்ரோ தலைவர் டாக்டர் சிவன் கூறியுள்ளார் புதுவை மாநில அஇஅதிமுக செயலரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பி புருஷோத்தமன் இன்று காலமானார்